நரேந்திரமோடி ரே பரேலி மற்றும் பிரயாக்ராஜ் பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களைத் தொடக்கி வைத்தார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவச் சிலையை ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி இன்று மாலை திறந்து வைத்தார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலாபட்டு சுனாமி குடியிருப்பு உள்ளிட்ட இடங்களில் நிலத்தடி நீர் நிலவரங்களை வார இறுதி ஆய்வு செய்தார் வங்கக் கடலில் உருவாகியுள்ள பெய்ட்டி புயல் ஆந்திரத்தில் நாளை கரையைக் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் திரு

ரே பரேலியில் உள்ள நவீன ரயில் பெட்டித் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட ரயில்பெட்டி மற்றும் ஹம்சபர் ரயிலுக்கான வண்டித் தொடரை அவர் கொடிசைத்து தொடக்கி வைத்தார்

காங்கிரஸ் தன் சொந்த ஆதாயங்களுக்காக பொய்களைப் பரப்புவதாகவும் தேசிய பாதுகாப்பை விட்டுக் கொடுக்கும் வித்ததில் செயல்படுவதாகவும் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார் பாதுகாப்பு படைகள் பற்றிய முந்தைய அரசின் மனப்போக்கை நாடு மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக ரே பரேலி ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையை பிரதமர் சுற்றிப் பார்த்து ஆய்வு செய்தார்

ஒருநாள் பயணமாக இன்று உத்தரபிரதேசம் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரயாக்ராஜ் நகரில் இன்று மாலை கும்பமேளாவிற்கான அதிநவீன கட்டுப்பாட்டு அறையை திறந்து வைத்து சங்கம் காட் டில் கங்கா பூஜை செய்தார் பிரயாக்ராஜ் நகரின் பம்ராலி விமான நிலையத்தில் புதிய முனையத்தையும் அவர் தொடக்கி வைக்கிறார் ரபேல் ரக போர் விமான பேரத்தில் இடைத் தரகர்களோ லஞ்சமோ இருக்கவில்லை என்பதால் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி போஃபர்ஸ் பேரத்தையும் ரபேல் பேரத்தையும் சமன்படுத்திப் பேசுவது தார்மீகமற்றது என்று மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் அரசுக்கு எதிராக வெளியிடப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டும் பொய் என்பதை உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தி விட்டதாக ட்விட்டரில் இன்று வெளியிட்ட செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் வெளிநாடுகளுக்குத் தப்பியோடிய முந்தைய ஆட்சியின் ஊழல்வாதிகள் தற்போது அரசின் முயற்சிகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு காரணமாக நாடு கடத்தி இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுவதால் யார் என்ன பேசுவார்களோ என்பது குறித்து பலருக்கு அச்சம் ஏற்பட்டு உள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இலங்கை பிரதமராக திரு ரணில் விக்ரமசிங்கே இன்று மீண்டும் பதவியேற்றதால் அந்நாட்டில் அரசியல் நெருக்கடி முடிவிற்கு வந்திருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது இலங்கையில் அரசியல் கட்சிகள் வெளிப்படுத்திய பக்குவமும் அந்நாட்டு ஜனநாயகத்தின் நெகிழ்வுத் தன்மையுமே பிரச்சனை தீரக் காரணம் என்று புதுடில்லியில் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் கூறினார் இலங்கையில் மக்களை மையமாகக் கொண்ட வளர்ச்சித் திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து பயணிக்கும் என தாங்கள் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை அதிபரால் பிரதமராக நியமிக்கப்பட்ட திரு மகிந்தே ராஜபக்சே பெரும்பான்மை வலுவை நிருபிக்க முடியாததால் ஏற்கனவே பிரதமராக இருந்த திரு ரணில் விக்ரமசிங்கே தற்போது மீண்டும் பிரதமராகி உள்ளார் சட்டீஸ்கர் மாநிலத்தில் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு பூபேஷ் பகேல் முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளதாக காங்கிரஸ் இன்று அறிவித்துள்ளது ராய்ப்பூரில் இன்று நடைபெற்ற புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ க்கள் கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பார்வையாளர் திரு மல்லிகார்ஜுன கார்கே முறைப்படி இதை அறிவித்தார் ராய்ப்பூர் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நாளை மாலை நடைபெறும் விழாவில் திரு பூபேஷ் பகேல் முதலமைச்சராக பதவியேற்கிறார் அவருக்கு ஆளுநர் திருமதி ஆனந்திபென் படேல் பதவிப் பிரமாணம் செய்து வைப்பார் சென்னையில் திமுக தலைமையமான அண்ணா அறிவாலயத்தில் நிறுவப்பட்டுள்ள தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவச் சிலையை ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி இன்று மாலை திறந்து வைத்தார் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் பொதுச்செயலர் திரு

அன்பழகன் பொருளாளர் திரு துரைமுருகன் ஆகியோர் உடன் இருந்தனர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கேரள முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் ரஜினிகாந்த உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் விழாவில் கலந்து கொண்டனர் சிலை திறப்பு விழாவைத் தொடர்ந்து சென்னை ராயபேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றும் நடைபெற உள்ளது முக்கிய தலைவர்களின் வருவையை ஒட்டி சென்னை நகரில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டு உள்ளன புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலாபட்டு சுனாமி குடியிருப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு நீர் சேமிப்பு மற்றும் நிலத்தடி நீர் மேம்பாட்டுப் பணிகளை ஆராய்ந்தார்

நீர்வள நிர்வாகப் பணிகளில் உத்வேகத்தை தொடர்ந்து பராமரிப்பது குறித்தும் துணைநிலை ஆளுநர் மற்றும் ராஜ்நிவாஸ் குழுவினர் ஆலோசனைகளில் ஈடுபட்டனர்

முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் வளர்ச்சித் துறை ஆணையர் திரு அன்பரசு உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் உட்பட பலர் கடற்கரை சாலையில் உள்ள போர்வீரர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்

மத்தியில் உள்ள பிஜேபி அரசுக்கு எதிராக பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் வெளியிட்டு வருவதைக் கண்டித்து புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் நாளை நேருவீதியில் இருந்து ஊர்வலமாகச் சென்று பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ரபேல் ரக போர் விமான பேரத்தில் அரசு மீது எந்தத் தவறும் இல்லை என உச்ச நீதிமன்றம் கூறியுள்ள நிலையிலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசியல் நோக்கத்துடன் அரசு மற்றும் பிரதமரை குறை கூறிப் பேசி வருவது கண்டிக்கத்தக்கது என்றார்

இதன் காரணமாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

பாலசந்தர் தெரிவித்துள்ளார் சீனாவின் குவாங்ஷு நகரில் நடைபெறும் உலக பேட்மின்டன் கூட்டமைப்பின் வேர்ல்ட் டூர் பைனல்ஸ் போட்டித்தொடரில் இந்திய வீராங்கனை பிவி சிந்து பட்டம் வென்றுள்ளார்

இந்திய வீராங்கனை ஒருவர் இப்போட்டித் தொடரில் வெற்றி பெறுவது இதுவே முதல் முறையாகும்

அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலங்களைக் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் குடிப்பழக்கம் அதிகம் உள்ள அந்த நபர் மனைவிடன் தகராறில் ஈடுபடுவது வழக்கம் என்றும் அடுத்த மாதம் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க மனைவி செய்து வந்த ஏற்பாடுகளை அவர் ஆட்சேபித்ததே நேற்றிரவு ஏற்பட்ட தகராறுக்கு காரணம் என்றும் தெரிய வந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உத்தரபிரதேச மாநிலம் ரே பரேலி மற்றும் பிரயாக்ராஜ் பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களைத் தொடக்கி வைத்தார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவச் சிலையை ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி இன்று மாலை திறந்து வைத்தார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று காலாபட்டு சுனாமி குடியிருப்பு உள்ளிட்ட இடங்களில் நிலத்தடி நீர் நிலவரைங்களை வார இறுதி ஆய்வு செய்தார் வங்கக் கடலில் உருவாகியுள்ள பெய்ட்டி புயல் ஆந்திரத்தில் நாளை கரையைக் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது